இந்நிகழ்ச்சியில் உடல் உறுப்பு தானத்தை சிறப்பாக செயல்படுத்திய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு தேசிய விருது வழங்கப்பட்டது சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கைகள் மாற்று அறுவை சிகிச்சையை சிறப்பாக செய்த டாக்டர் ரமாதேவிக்கும் மத்திய அமைச்சர் விருது வழங்கி கௌரவித்தார் தமிழகத்தில் எய்ட்ஸை கட்டுப்படுத்துவதற்கு தனிக்கவனம் செலுத்தி வருவதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் உலக எய்ட்ஸ் தடுப்பு ்தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதைபொட்டி இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எய்ட்ஸினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநில அரசு வழங்கி வரும் நலத்திட்ட உதவிகளையும் அவர் பட்டியலிட்டுள்ளார் எய்ட்ஸ் குறித்த விழிப்புனா்வை மக்களிடையே ஏற்படுத்தி தமிழகத்தில் எய்ட்ஸ் இல்லாத நிலையை உருவாக்கிட அனைவரும் உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் மத்திய அரசின் ஒரே இந்தியா சிறப்பான இந்தியா திட்டத்தின்கீழ் தமிழ்நாடும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் இணைந்து பேரிடர் மேலாண்மை நீர் ஆற்றல் மற்றும் சேமிப்பு குறித்த ஆய்வுக்கூட்டம் இன்று ஜம்முவில் நடைபெற்றது இம்மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் இந்தக் கருத்துப் பரிமாற்றத்தின் மூலம் விவசாயம் மற்றும் இதர பயன்பாட்டிற்கு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என்றார் பேரிடர் காலங்களில் நிலைமையை கையாள்வது குறித்த அனுபவங்களைப் பகிர்ந்து கொள்வதற்கும் இது ஒரு நல்லவாய்ப்பாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டார் நீர் ஆதாரங்களைக் கண்டறிந்து அவற்றைப் பாதுகாக்க மழைநீர் சேகரிப்புத் திட்டத்தை விரிவுபடுத்துதல் போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு உதயகுமார் கேட்டுக்கொண்டார் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு பொது தேர்வு குறித்து மாணவர்களும் பெற்றோர்களும் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையள் கேட்டுக் கொண்டுள்ளார் ஈரோடு மாவட்டம் ஏலாரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இத்திட்டத்தில் சேர விரும்பும் அமைப்புகாரா தொழிலாளர்கள் பொது சேவை மையத்தில் ஆதார் அட்டை சேமிப்பு வங்கிக் கணக்கு கைபேசி எண் ஆகியவற்றை அளித்து பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் வருடத்திற்கு ஒன்றரை கோடி நபாய்க்கும் மேல் வணிகம் செய்யும் சிறுவணிகர்களும் இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம் என்றும் திருமதி நிலோஃபர் கபில் தெரிவித்தார் தமிழக அரசின் உள்துறை செயலராக திரு எஸ் கே பிரபாகர் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை இப்பொறுப்பிலிருந்த திரு நிரஞ்சன் மார்டி இன்று ஒய்வு பெற்றதை அடுத்து நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை செயலராக இருந்த திரு பிரபாகர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஆவின் நிர்வாக இயக்குனராக இருந்த திரு காமராஜ் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இயக்குனராக மாற்றப்பட்டுள்ளார் திரு வள்ளலார் ஆவின் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளார் மாவட்டங்களில் மேலும் பல அதிகாரிகளும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் எமது செய்தியாளிடம் இதனைத் தெரிவித்த அவர் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறினார்

கிருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது சென்னை மற்றம் புறநகர் பகுதியில் அடுத்த இரு நாட்களுக்கு மிதமான மழை முதல் கனமழை பெய்யக்கூடும்

இதற்கிடையே மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது மேற்குத்தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக தாமிரபரணி ஆற்றின் கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதன் காரணமாக இங்கு இரண்டாம் நாளாக கற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதபோன்று அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் காணமாக தாமிரபரணி ஆற்றிலும் கடும் வெள்ளப்பெருக்கு எற்பட்டுள்ளது வெள்ள நீர் இரண்டு கலரகளையும் கொட்டு ஒடுகிறது மேலும் ஆற்றப்பகுதியில் உள்ள கல்மண்டபங்கள் சந்திப்பு பகுதியில் உள்ள குறுக்குத்தறை முருகன் கோவில் வெள்ளநீர் சூழ்ந்து செல்கிறது

விளையாட்டுச்செய்திகள் உலகக் கோப்பை டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சத்தியன் ஞானசேகரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் தோல்வியடைந்தாா்

முஷ்டாக் அலி கோப்பைக்காள டிவென்டி டிவென்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழக மற்றும் கர்நாடகா அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன